நரேந்திரமோடி கூறியுள்ளார்

புதுவையில் மழைநீர் தேங்கியுள்ள இடங்களை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று நேரில் சென்று பார்வையிட்டார்

தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஓபி ராவத்

பருவமழைக் காலமாக இருப்பதால் இடைத்தேர்தலை இப்போது நடத்த வேண்டாம் என தமிழநாடு தலைமை தேர்தல் அதிகாரி கடிதம் எழுதியிருப்பதாகவும் இடைத்தேர்தல் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தலைமை தேர்தல் ஆணையர் திர் ஒபி ராவத் புதுடில்லியில் நடத்திய செய்தியாளர் கூட்டத்தில் தெரிவித்தார் திருப்பரங்குன்றம் தொகுதி இடைத்தேர்தல் பற்றிய வழக்கு நீதமன்றத்தில் நிலுவையில் இருப்பையும் அவர் சுட்டிக்காட்டினார் எதிர்க்கட்சிகள் நடத்தி வரும் ஓட்டு வங்கி அரசியலுக்கு இடையில் தமது அரசுதான் அனைத்துப் பிரிவு மக்களையும் அரவணைத்துச் செல்வதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் தேர்தல் நடைபெற உள்ள ராஜஸ்தான் மாநிலத்தில் இன்று ஆத்மீரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ஆரோக்கியமான ஜனநாயகத்தில் வலுவான எதிர்க்கட்சி தேவைதான் என்றாலும் ஆளும் கட்சியாக இருந்து தோல்வி அடைந்தவர்கள்தான் இன்று எதிர்க்கட்சியாகவும் தோல்வி அடைந்து வருவதாகவும் கூறினார் முந்தைய அரசாலும் நடப்பு அரசாலும் மக்களுக்கு ஏற்பட்ட நன்மைகளை சிர்தூக்கிப் பார்க்க விவாதங்கள் தேவை என தாங்கள் கூறி வரும் நிலையில் எதிர்க்கட்சிகள் பொய்களை பரப்புவதில் மட்டுமே கவனம் செலுத்துவதாக அவர் குற்றம் சாட்டினார் ஓட்டு வங்கி அரசியலால் தேர்தல் மட்டுமின்றி ஒட்டுமொத்த கட்டமைப்பே பாதிக்கப்படுவதால் மக்கள் இதுகுறித்து எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் ஆரோக்கியமான குடும்பமே ஆரோக்கியமான தேசத்திற்கு அடிப்படை என்பதால் கருவுற்ற தாய்மார்கள் மற்றும் பச்சிளம் குழந்தைகளின் ஆரோக்கியத்தை பேண வேண்டியது அவசியம் என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுன்னார் இன்று கான்பூரில் மகளிர் உடல்நலம் மற்றும் அதிகாரப் பங்கேற்பு பற்றிய மாநாட்டில் உரையாற்றிய அவர் இந்திய சமூகத்தில் பெண் குழந்தைகளுக்கு பல கட்டுப்பாடுகள் உள்ள போதிலும் அதையும் மீறி அவர்கள்பல துறைகளில் முத்திரை பதித்து வருவதாக அவர் கூறினார் இனம் பெண்களுக்கு மேலும் கசதந்திரம் வழங்கினால் தங்களின் உள்ளார்ந்த வலிமைகளை அவர்கள் கண்டுணர்ந்து புதிய வாய்ப்புகளைத் தேடிக் கொள்ள ஏதுவாகும் என்றும் அவர் தெரிவித்தார்

ராம்நாத் கோவிந்த் தெரிவித்தார் சந்திரசேகர ஆசாத் வேளாண் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் திறன் மேம்பாட்டு பற்றிய மற்றொரு கருத்தரங்கில் குடியரசுத் தலைவர் பேசுகையில் மதிப்பு கூட்டிய கல்வியே நாட்டின் தற்போதைய தேவை என்றார்

நேற்று தென்கிழக்கு அரபிக்கடலில் நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வுப்பகுதி இன்று வலுவான குறைந்த காற்றழுத்த தாழ்வுப்பகுதியாக மாறி அதே இடத்தில் நிலை கொண்டுள்ளது

புயல் எதிர்திசையில் நகரும் என்பதால் ஏற்கனவே அறிவித்தபடி தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் அதை ஒட்டிய கேரளப் பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்பில்லை என்றும் தமிழகத்திற்கு விடுக்கப்பட்டு இருந்த ரெட் அலர்ட் எச்சரிக்கை விலக்கிக் கொள்ளப் படுவதாகவும் அறிவிக்கப்பட்டு உள்ளது கனமழை எதிர்பார்க்கப்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது மேலும் நேற்று தென் தமிழகத்தில் நிலவிய வளி மண்டல மேலடுக்கு சழற்சி வலுவிழந்து விட்டதாகவும் தற்போது தெற்கு அந்தமானில் மேலடுக்கு கழற்சி நிலவுவதாகவும் சென்னை வானிலை ஆய்வுமையம் தெரிவித்துள்ளது

ரெட் அலர்ட் எச்சரிக்கை விலக்கிக் கொள்ளப்பட்ட போதிலும் கேரளம் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழை நிலவரங்களை சமாளிப்பதற்கான தயார் நிலை தொடர்கிறது புதுவையில் மழை நீர் தேங்கியுள்ள தாழ்வான பகுதிகளை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று பேரிடர் நிர்வாகத் துறை பொதுப்பணித் துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகளுடன் நேரில் சென்று பார்வையிட்டார் மழை வரவேற்கத்தக்கதே என்றாலும் மழை நீர் தேங்குவதை தவிர்க்க வேண்டியது அவசியம் என்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் கூறினார் மக்களின் ஒத்துழைப்புடன் குப்பைகளை அகற்றினால்தான் மழைநீர் தேங்குவதை தடுக்க முடியும் என்றும் பிளாஸ்டிக் கழிவுகளை சாக்கடையில் போடுவதை பொதுமக்கள் தவிரக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்

பங்கத்குமார் ஜா தெரிவித்தார்

நெல்லிதோப்பில் இளைஞர் ஒருவர் மழையினால் ஏற்பட்ட மின்சார விபத்தில் உயிரிழந்தார் ஏஎப்டி பஞ்சாலை அருகே மழைநீரில் மோட்டார் சைக்கிள் சறுக்கியதால் ஏற்பட்ட விபத்தில் கடலூரைச் சேர்ந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார் உச்சிமேடு இராமத்தில் பெண் ஒருவரின் குடிசை வீடு மழையினால் இடிந்து விழுந்தது

இனங்கோ கோரியுள்ளார்

ஆழ்கடலுக்குன் மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்களை மீண்டும் கரைக்கு அழைத்து வர மத்திய அரசும் தமிழக அரசும் மேற்கொண்டுள்ள முயற்சிகளை வரவேற்ற அவர் புயல் குறித்து ஹெலிகாப்டர்கள் மூலம் மீனவர்களுக்கு தெரிவித்து அவர்கள் கரை திரும்ப கடலோர காவல் படையினர் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார்